திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கிராம அஞ்சலக ஊழியர்களின் ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது

கம்பெனி திவால் சட்ட திருத்தங்களுக்கு வகை செய்யும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது

கர்நாடகாவில் திரு குமாரசாமி தலைமையிலாள அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது

வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது கிராமப்புற அஞ்சலக ஊழியர்களின் ஊதிய உயர்வுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

ஊரகப்பகுதிகளில் அஞ்சலக சேவையின் தரத்தை உயர்த்துவதற்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ஆறாம் கட்ட பிஎஸ்எல்வி திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

குறைந்த வட்டி வீதத்தில் இந்த கடனுதவி வழங்கப்படவுள்ளதாகவும் மத்தியஅரசு கூறியுள்ளது விவசாயிகள் நலனில் மத்தியஅரசு அக்கறையுடன் இருப்பதை இந்த நடவடிக்கை உணர்த்துவதாக உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நதிகள் இணைப்பு திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட சிறப்புக்குழு இது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த விவர அறிக்கையை மத்தியஅமைச்சரவையிடம் சமர்ப்பித்தது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த சிறப்புக்குழு ஏற்படுத்தப்பட்டது நவீள நகர திட்டத்திற்காக டென்மார்க்குடன் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப ஒப்பந்தம் குறித்தும் அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது இதேபோல் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்துடன் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்தம் அமைச்சரவைக் கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது நிலத்தடிநீர் மட்டத்தை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை மத்தியஅரசு வகுத்துள்ளது

மக்கள் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது குஜாத் ஹரியாளா கர்நாடகா மத்தியப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னுரிமை இடங்களில் இது செயல்படுத்தப்படவுள்ளது தொழில்முனைவோர்களை உருவாக்குவதற்காக பல்வேறு இளம் மத்திய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதிய கண்டுபிடிப்புகளுடன் கூடிய இளம் தொழில்முனைவோர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடனார் நகர்ப்பகுதி மட்டுமின்றி சிறிய கிராமப்பகுதிகளை சேர்ந்தவர்களையும் தொழில்முனைவோர்களாக்க மத்தியஅரசு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கமும் இளம் தொழில்முனைவோர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார்

வேளாண்துறையில் எத்தகைய சீர்திருத்தங்களை மேற்கொள்வது என்பது குறித்து இளைஞர்கள் தங்களது யோசனைகளை தெரிவிப்பதற்கான போட்டியும் மத்தியஅரசால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் புதிய கண்டுபிடிப்புகளில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஈடுபடவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக பிரதமரின் வீட்டுவசதி மற்றும் வங்கி கடன் திட்டங்களின் பயனாளிகளிடம் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாடினார் கம்பெனி திவால் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கான அவசர சட்டத்தை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் கட்டுமான நிறுவனங்களிடமிருந்து வீடுகளை வாங்குவோர் சும்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நிதிநிலைமையை அறிந்தகொள்ள இந்த நடவடிக்கை உதவிடும் என்று மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சர்வதேச அமைதி பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு எதிரான சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியா முன்னணயில் உள்ளதாக குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினாார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதிலும் பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதிலும் இந்தியா பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது என்றும் குடியரசுத்தலைவர் தெரிவித்தாா் நாட்டின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் சர்வதேச பங்களிப்பு இடம்பெற்றிருப்பதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார்

இன்று சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் கால்நடை பாராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத் துறை தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார்

திண்டுக்கல் தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாநகராட்சிகளில் உள்ள கால்நடை நிலையங்களில் ஒரு கால்நடை நிலையம் தேர்வு செய்யப்பட்டு பன்முக மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும்

சென்னையில் பால் நுகர்வோரின் தேவையை கருத்தில்கொண்டு

குப்வாரா மாவட்டத்திற்குட்பட்ட எல்லைப்பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி சூறித்த தகவல் அறிந்து பாதுகாப்புபடையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் தீவரவாதிகளிடமிருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக ராணுவத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கர்நாடகா அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது

மாநில ஆளுநர் திரு வஜூபாய் வாலா அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா்

முதலமைச்சர் திரு குமாரசாமி துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வர் உள்ளிட்ட பவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு சிதம்பரத்திடம் விசாரணை நடத்தியது புதுதில்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் சுமார் நான்கு மணிநேரம் இந்த விசாரணை நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சிதம்பரம் இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் தமக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளும் இடம்பெறவில்லை என்று தெரிவித்தார் பாலியல் சார்ந்த படங்களில் குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுவதை தவிர்க்கும் சிறப்பு பிரிவுக்கு பணியாற்றுவதற்காக தமது அமைச்சகம் பயிற்சி அளிக்க தயாராக உள்ளது என மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகாகாந்தி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செயதியாளர்களிடம் பேசிய அவர் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த பிரிவு செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் இந்த பயிற்சிக்கான நிதியையும் தமது அமைச்சகம் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பாலியல் தொடர்பான படங்கள் தடுக்கப்படவேண்டும் என்றும் அதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவேண்டும் என்றும் திருமதி மேனகாகாந்தி கேட்டுக்கொண்டாா்

நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது